வருங்கால வைப்புநிதி தொடர்பான புகார்களைக் களைய கொள்கைகள் சீரமைக்கப்படும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு

தேசிய குடற்புழு நீக்க நாள் இன்று கடைப்பிடிக்கப்படுகிறது

தாவர்சந்த் கெலோட் இன்று பிற்பகல் மக்களவையில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்கிறார் மக்களவையில் இன்று இதைத் தெரிவித்த அமைச்சர் உச்சநீதிமன்றத்தின் இந்த முக்கிய தீர்ப்பு குறித்து பிற்பகலில் விவாதிக்கப்படும் என்றார் முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி நாடாளுமன்ற அலுவலகத்தில் மூத்த அமைச்சர்களை இன்றுகாலை சந்தித்து இதுகுறித்து ஆலோசித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

மமமமமம சந்தோஷ்குமார் காங்வார் தொழிலாளர் வருங்கால வைப்புநிதி மற்றும் காப்பீடு நிதி தொடர்பான புகார்களைக் களைய கொள்கைகள் சீரமைக்கப்படும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு

இந்த சட்ட திருத்தத்தின் செல்லுபடி தன்மையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுக்கள்மீது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி அருண்மிஸ்ரா தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது

மேலும் சம்பந்தப்பட்டவர்கள்மீது எந்த முகாந்திரமும் தெரிவிக்கப்படாத நிலையில் அவர்களுக்கு முன்ஜாமின் வழங்கலாம் என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது

வேற்றுமையில் ஒற்றுமை என்ற நம் தேசத்தின் கொள்கையை முன் எடுத்துச் மாநிலங்களுக்கிடையே தேசிய ஒருங்கிணைப்பை சென்று அனைத்து ஏற்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும் ஒவ்வொரு மாநிலமும் யூனியன் பிரதேசமும் பிற மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுடன் இணைக்கப்பட்டு மொழி இலக்கியம் கலை கலாச்சாரம் கற்றுலா மேம்பாட்டுத் திட்ட பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்படும்

இதன்படி லடாக் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்கள் தமிழகத்துடனும் பஞ்சாப் ஆந்திராவுடனும் இமாச்சலப்பிரதேசம் கேரளத்துடனும் உத்ரகாண்ட் கர்நாடகத்துடனும் இணைந்து செயல்பட திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன

இதன்மூலம் மாணவர் பருவத்திலேயே சத்துணவு தொடர்பான விழிப்புணர்வு மாணாக்கரிடையே ஏற்படுத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார்

முன்னதாக அமைச்சர் வெண்ணந்தூர் அத்தனூர் பிள்ளாநல்லூர் பேரூராட்சிகளில் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றதோடு அரசு திட்ட செயலாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் சுயஉதவி குழுவினர் திருப்பி செலுத்திய கடன் விவரங்கள் குறித்தும் கேட்டறிந்த அமைச்சர் வெண்ணந்தூர் தினசரி சந்தையில் வியாபாரிகளுடன் கலந்துரையாடி சுற்றுச்சூழலை பாதுகாக்க அறிவுறுத்தினார்

ஜெயக்குமார் புதுதில்லியில் இன்று மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு

முன்னதாக இன்று சென்னை விமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண்மண்டலமாக முதலமைச்சர் அறிவிததிருப்பது வரலாற்று சிறப்புமிக்கதாகும் என்றார் அனைத்து தரப்பு மக்களம் இதனை பாராட்டும் வேளையில் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் இதை விமர்சிப்பதாக குற்றம் சாட்டினார் கடலூர் மாவட்டத்தில் பெட்ரோலிய சுத்திகரிப்பு தொழில் அமைக்கும் திட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர்

மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் அகில இந்திய வானொலிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் குடற்புழு நீக்க மாத்திரைகளை உட்கொண்டு ஆரோக்கியமான நடைமுறைகளை பின்பற்றுவதே நலமான வாழ்விற்கு உகந்ததாகும் என்று குறிப்பிட்டார் இந்த மாத்திரைகள் குழந்தைகளின் ஊட்டச்சத்து தேவைகளையும் கவனத்தில் கொள்ளும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் கைகளை கழுவுவதன்மூலம் பல்வேறு நோய்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு இயக்குநர் திரு பழனிச்சாமி மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த இசை நாடக குழுக்களை கள அலுவலர்கள் பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்றார்

மமமமமம சேலம் பொலிவுறு சேலத்தில் பொலிவுறு நகர திட்டத்தின்கீழ் எளிதான வாழ்க்கை கருத்து கேட்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வாகனத்தை மாநகராட்சி ஆணையர் திரு சதீஷ் கொடியசைத்து இன்று துவக்கிவைத்தார்

மக்களின் வாழ்க்கைத்திறன் சமூக மேம்பாடு குழந்தை கல்வி சுகாதார மேம்பாடு தூய்மையான பராமரிப்பு போன்றவற்றை மேம்படுத்தும்வகையில் கடந்த ஒன்றாம்தேதிமுதல் இந்த கருத்து கேட்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது

தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கட்டப்பட்டுள்ள சிவந்தி ஆதித்தனார் மணிமண்டபத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார்